வெள்ளத்தால் ஏற்பட்டுள்ள பயிர்ச்சேதத்தை மத்தியக்குழு இரண்டாவது நாளாக இன்றும் பார்வையிடுகிறது

கழிவுகளை எரிசக்தியாக மாற்றுவதன் மூலம் விவசாயிகளுக்கு கூடுதலாக ஒரு வட்சம் கோடி ருபாய் வருவாய் கிடைக்கும் என்று பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார் நேற்று மாநிலங்களவையில் குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் போது பேசிய அவர் விவசாயிகளின் நலன் மற்றும் அவர்களுடைய வருவாளய அதிகரிப்பதில் மத்திய அரசு உறுதியுடன் இருப்பதாக தெரிவித்தார் பசு சாணம் வேளாண் கழிவு நகரங்கள் மற்றம் காடுகளில் சேகரிக்கப்படும் கழிவு ஆகியவை எரிசக்தியாக மாற்றப்படும் என்று கூறினார் புதிய மூன்று வேளாண் சட்டங்களுக்கு எதிராக எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர்ந்து அமளியில் ாடுபட்டதை அடுத்து மக்களவை நடவடிக்கைகள் நேற்று பலமுறை ஒத்திவைக்கப்பட்டது நேற்று மாலை நான்கு மணிக்கு அவை தொடங்கியதும் எதிர்க்கட்சி உறப்பினர்கள் வேளாண் சுட்டங்களுக்கு எதிராக முழக்கமிட்டனர் அப்போது குறுக்கிட்ட மக்களவைத் தலைவர் திரு ஒம் பிர்லா உறுப்பினர்கள் அமைதி காக்குமாறு தொடர்ந்து வலியுறுத்தினார் இது குறித்து விவாதிக்க போதிய அவகாசம் அளிக்கப்படும் என்று அவர் கூறினார்

பிரதமர் திரு நரேந்திர மோடி தென்னாப்பிரிக்க அதிபர் திரு சிறில் ரமபோசாவுடன் நேற்று தொலைபேசி வாயிலாக பேச்சு நடத்தினார்

இது குறித்து டுவிட்டரில் பதிவிட்டுள்ள பிரதமர் தென்னாப்பிரிக்கா உள்ளிட்ட பல்வேறு நட்பு நாடுகளுக்கு இந்தியாவிலிருந்து கோவிட் தடுப்பு மருந்து அளிக்கப்பட்டு வருவதாக குறிப்பிட்டுள்ளார்

இது குறித்து காணொலி காட்சி வாயிலாக செய்தியாளர்களிடம் பேசிய ரயில்வே அமைச்சர் திரு பியூஷ் கோயல் பொருளாதார மீட்பு நடவடிக்கைகளில் ரயில்வே துறை முக்கிய பங்கு வகிப்பதாக கூறினார் ரயில்வே துறையை நவீனப்படுத்துதல் பயணச்சீட்டுகளை எளிதாக பதிவு செய்தல் இணையவழி சரக்கு சேவை ஆகியவை இன்னும் இரண்டு ஆண்டுகளுக்குள் நிறைவேற்றப்படும் என்று அவர் தெரிவித்தார்

பெங்களூருவில் நடைபெற்று வரும் விமானக் கண்காட்சியில் நேற்று இதற்கான ஒப்பந்த ஆவணங்கள் அந்நிறுவனத்திற்கு அளிக்கப்பட்டது பெங்களூரு மற்றும் நாசிக்கில் இந்த விமானங்கள் தயாரிக்கப்படவுள்ளன அறுபது சதவீதம் உள்நாட்டு பொருட்களே பயன்படுத்தியே இந்த போர் பயிற்சி விமானங்கள் தயாரிக்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது மியான்மரில் நடைபெற்று வரும் அரசியல் சூழ்நிலை குறித்து இந்தியா உன்னிப்பாக கவனித்து வருவதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது இது குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய செய்தித் தொடர்பாளர் திரு அனுராக் புரீவஸ்தவா இந்தியாவுக்கு அண்ட நாடான மியான்மருடன் வர்த்தகம் பொருளாதாரம் பாதுகாப்பு உள்ளிட்ட துறைகளில் நெருங்கிய நட்புறவு உள்ளதாக கூறினார்

மியான்மர் நாட்டு மக்களின் குகாதாரம் மற்றும் பொருளாதார நடவடிக்கைகளுக்கு இந்தியா தொடர்ந்து ஆதரவு அளிக்கும் என்று வெளியுறவு செய்தித் தொடர்பாளர் தெரிவித்தார்

இத்துடன் அவசர நிலையையும் திரும்பப்பெற வேண்டும் என்று அது கூறியுள்ளது இது குறித்து ஜநா பாதுகாப்புக்குழு வெளியிட்டுள்ள அறிக்கையில் வன்முறையை தவிர்த்து மனித உரிமைகளுக்கு உரிய மரியாதை அளிக்க வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது அத்தடன் அடிப்படை கதந்திரம் மற்றும் சுட்ட விதிகள் காக்கப்பட வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது

இதையடுத்து கடந்த திங்கட்கிழமை அவசர நிலையில் பிரகடனம் செய்து மியான்மர் ராணுவ தளபதி மின் ஆங் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றினார்

தமிழகத்தில் மழை வெள்ளத்தால் ஏற்பட்டுள்ள பயிர்ச்சேதத்தை மத்தியக்குழு இரண்டாவது நாளாக இன்றும் பார்வையிடுகிறது மத்திய அரசின் இளைச் செயலர் திரு அசுதோஷ் அக்ளிகோத்ரி தலைமையிலாள இக்குழுவினர் இரண்டு பிரிவுகளாக மாநிலத்தில் ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர் நேற்று தூத்துக்குடி மாவட்டத்திற்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் பயிர்களுக்கு ஏற்பட்ட பாதிப்புக்களை மத்தியக்குமுவினர் பார்வையிட்டதாக எமது செய்தியாளர் தெரிக்கிறார் இந்த மாவட்டத்தில் ஏற்பட்டுள்ள பயிர் சேதங்கள் குறித்து ஆட்சியர் மத்தியக்குழுவினரிடம் எடுத்துரைத்ததாகவும் அவர் மேலும் கூறுகிறார் விருதநகர் திருநெல்வேலி புதுக்கோட்டை மாவட்டங்களிலும் இக்குழுவினர் நேற்று ஆய்வு மேற்கொண்டனர் நடப்பு நிதியாண்டிற்கான இறுதி இருமாத நிதிக் கொள்கையை இந்திய ரிசர்வ் வங்கி இன்று வெளியிடுகிறது காலை பத்து மணிக்கு இந்திய ரிசர்வ் வங்கியின் ஆளுநர் திரு சக்திகாந்த தாஸ் தலைமயிலாள ஆறுபேர் கொண்ட குழுவினர் இதனை அறிவிக்கவுள்ளனர்

பங்களாதேஷ் நாட்டின் தந்தை என்று அழைக்கப்படும் பங்கபந்து ஷேக் முஜிபுர் ரஹ்மான் நற்றாண்டு விழா மற்றும் அந்நாட்டின் ஐம்பதாவது சுதந்திர ஆண்டை அடுத்து கொல்கத்தாவில் சிறப்பு நிகழ்ச்சி இன்று தொடங்குகிறது பங்களாதேஷ் நாட்டின் தகவல் தொடர்பு அமைச்சகம் இதற்கு ஏற்பாடு செய்துள்ளது இந்நிகழ்ச்சியில் பங்கபந்து ஷேக் முஜிபுர் ரஹ்மான் மற்றும் பங்களாதேஷ் குறித்த வரவாற்று குறிப்புகள் இடம்பெறும் கண்காட்சி அமைக்கப்பட்டுள்ளது இந்த கண்காட்சி நிகழ்ச்சியில் பங்களாதேஷ் விடுதலைப் போரில் பங்கேற்று விருது பெற்றவர்கள் சிறப்பிக்கப்படவுள்ளதாக பங்களாதேஷ் நாட்டு தகவல் தொடர்புத்துறை அமைச்சர் திரு ஹசன் முகமது தெரிவித்துள்ளார் இந்தியா இங்கிலாந்த அணிகளுக்கு இளடயேயாள முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று சென்னையில் தொடங்குகிறது